அனுமதி அளிக்காது என்று முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார்

பிஜேபி மாநிலத் தலைவராக திரு எல் முருகன் நியமிக்கப்பட்டுள்ளார்

டோக்கியோ ஒலிம்பிக் குத்துச்சன்டை போட்டியில் பங்கேற்க இந்தியாவின் மனீஷ் கௌஷிக் தகுதி பெற்றுள்ளார் இனி விரிவான செய்திகள் தமிழகத்தில் ஹைட்ரோ கார்பன் உள்ளிட்ட விளைநிலங்களை பாதிக்கும் எந்தவொரு திட்டத்திற்கும் மாநில அரசு அனுமதி அளிக்காது என்று முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் இன்று சுட்டப்பேரவையில் வனம் மற்றும் சுற்றுச்சூழல் மானியக்கோரிக்கை மீதான விவாதத்தின்போது குறுக்கிட்டு பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார் இத்தொடர்பான அனுமதி வழங்கும் முழு பொறுப்பும் மாநில அரசுக்கு இருப்பதாக மத்திய அரசு தெரிவித்திருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார்

இந்த புதிய சட்டத்தில் எவ்வித குறைபாடும் இல்லை என்றும் அவர் கூறினார் இத்தொடர்பாக யாரும் அச்சம் கொள்ளத்தேவையில்லை என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார்

இன்று பேரவையில் தமது துறை மாளியக்கோரிக்கை மீதான விவாதத்திற்கு பதிலளித்து அவர் பேசினார்

இன்று பேரவையில் தமது துறை மாளியக்கோரிக்கை மீதான் விவாதத்திற்கு பதிலளித்து அவர் பேசினார் கற்றுச்சூழல் பாதுகாப்பில் உலகத்தரம் வாய்ந்த சிறந்த தொழில்நுட்பங்களை அறிந்துகொள்ளும் வகையில் இந்த பயிற்சி வழங்கப்படவுள்ளதாக அவர் தெரிவித்தார் சேலம் மாவட்டத்தில் காற்றின் தன்மையை கண்காணிப்பதற்கென நடமாடும் ஆய்வகம் இரண்டரை கோடி ரூபாய் செலவில் நிறுவப்படும் என்றும் அவர் கூறினார் சிறப்பாக களப்பணியாற்றும் மாவட்ட சுற்றுச்சூழல் பொறியாளர் அலுவலகம் மற்றும் ஆய்வகம் தேர்வு செய்யப்பட்டு பசுமை விருது ஆண்டுதோறும் வழங்கப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார்

இந்த வைரஸ் தொடர்பான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் அனைத்து மாநில அரசுகளுடன் இணைந்து மத்திய அரசு மேற்கொண்டிருப்பதாக கூறினார்

சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ரயில்வே கோட்ட மேலாளர் திரு மகேஷ் பங்கேற்று பேசினார்

இந்த இன்பர்மேஷன டெசிமினேட் பன்றத்துக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு இகேபோல சென்ஜான்ஸ் ஆம்புலன்ஸ் பிரிகேடன்டு அவங்க வந்து மக்கள் யாரக்காவது ஒடம்பு சரியில்லன அவங்களுக்கு ஏதாவது பெற்பரேச்சர் மெலர் பன்றதோ இல்லாட்டி ஹெல்ப் பண்றத்துக்கோ அது ஒரு கவுண்டர் ஆரம்பிச்சிறிக்கோம் இந்த ரயில் பெட்டிகள நல்லா கிளின் பண்ணிட்டு அதை யூஸ் பண்றப்போ பிரஸ் அண்டு லூறீனிக்கா இருக்கறமாதிரி இன்ஸ்ட்சக்சன்ஸ் கொடுக்கிருக்கோம் ஆல்ரெடி இப்பிளிமென்ட் ஆயிடுக்க இன்னும் இந்த அளவுக்கு பெட்ரா இம்புருவ் ஆகும் இதேபோல் மாநிலம் முழுவதும் இந்த வைரஸ் தொடர்பான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் இன்று நடைபெற்றன

இந்த நியமனம் உடனடியாக அமலுக்கு வருவதாக பிஜேபி கூறியுள்ளது தமிழகத்தில் பிஜேபி முதன்மை கட்சியாக உருவெடுப்பதற்கு இதர தலைவர்களுடன் இணந்து பாடுபடப்போவதாக திரு எல் முருகன் தெரிவித்தார்

மகளிர் நலனுக்கான மத்திய அரசின் ஊட்டச்சத்து இயக்கம் குறித்த இருவார கால விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நாமக்கல் மாவட்டத்தில் முனைப்புடன் நடைபெற்று வருகின்றன

ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சித்திட்டத்தின் பலன்களை அனைவருக்கும் கொண்டுசெல்லும் வகையில் இந்த விழிப்புனர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருவதாக நாமக்கல் வட்டார ஒருங்கிணைப்பாளர் திருமதி கிருஷ்ணபிரியா தெரிவித்தார்

இதன்மூலம் வந்து வளர்ச்சிபடைந்த இந்தியாவை எங்களால் கொண்டுவர முடியும் இந்த நிகழ்ச்சி தங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமைந்தது என அதில் பங்கேற்றவர்கள் தெரிவித்தனர்

மாவட்டச் செய்கிகள் கள்னியாகுமரி மாவட்டத்தில் பொது விநியோகத்திட்டம் தொடர்பான குறைதீர் முகாம் வரும் சனிக்கிழமை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது

விளையாட்டுச்செய்திகள் டோக்கியோ ஒலிம்பிக் குத்துச்சன்டை போட்டியில் பங்கேற்க இந்தியாவின் மனீஷ் கௌஷிக் தகுதி பெற்றுள்ளார்

கலப்பு இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் பிரனாவ் சோப்ரா சிக்கி ரெட்டி இணை தோல்வியடைந்தது இந்தியா ஒபள் பேட்மிண்டன் போட்டி திட்டமிட்டபடி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது